தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

கன்னியாகுமரி மற்றும் மலப்புரம் மக்களவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலும் நாளை நடைபெறவுள்ளது

வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களை வாக்குச் சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி வாவ்ரோவ் இரண்டு நாள் அரசு முறைப் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார் இந்தப் பயணத்தின்போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு

ஜெய்சங்கருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற உள்ள இந்திய ரஷ்ய ஆண்டு உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இரு அமைச்சர்களும் ஆய்வு செய்வார்கள் என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது

பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இரு நாடுகளின் செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்தவுள்ளனர்

மகாராஷ்டிர மாநிலத்தில் தொற்று பாதிப்பைக் கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

வார இறுதி நாட்களில் அத்தியாவசிய சேவை தவிர மற்ற அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது

பெர்ணான்டஸ் விரைந்து குணமடைய பிரதமர் திரு நரேந்திர மோதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமரின் வாழ்த்துக்கு அர்ஜெண்டினா அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த உலகமும் இந்த பாதிப்பை கட்டுப்படுத்த இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சத்தீஷ்கரில் நக்ஸல் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் உயர்நிலைக்குழுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் நக்ஸல் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் தீவிரவாதிகளின் தாக்குதல்களுக்கு முடிவு கட்டப்படும் என்றும் திரு அமித் ஷா இக்கூட்டத்தில் தெரிவித்தார் சத்தீஷ்கரில் நக்ஸல் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் கூறியுள்ளார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரகசிய தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையிலேயே பாதுகாப்புப் படையினர் பிஜப்பூர் பகுதியில் தேடுதல் பணியில் ஈடுபட்டதாக தெரிவித்தார் நக்ஸவைட்டுகளின் இந்த தாக்குதல் உளவத்துறையின் தோல்வி அல்ல எனவும் நக்ஸவைட்டுகள் தரப்பில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே பிஜப்பூர் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு குல்தீப் சிங் கமார் முப்பது நக்ஸவைட்டுகள் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் விரைவில் அந்த எண்ணிக்கை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் சட்டப்படி தங்களது கடமையை தற்போது செய்து வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் ஏராளமான புகார்கள் வந்ததாக கூறினார் ஆனால் அது குறித்து விசாரணை நடத்த விசாரணை அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் தாஜ்மஹஹால் உள்ளிட்ட நூறு பாரம்பரிய சின்னங்களின் பராமரிப்பு தனியாரிடம் குத்தகைக்கு வழங்கப்பட இருப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்களை மத்திய அரசு மறுத்துள்ளது இதுபோன்ற தகவல்கள் முற்றிலும் தவறறனவை என்றும் அவை வதந்திகள் என்றும் அரசு கூறியுள்ளது இதுபோன்ற எந்த முடிவையும் கலாச்சாரத் துறை அமைச்சகம் எடுக்கவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்களின் நலன்களைக் காக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

இந்த ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்யும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் மாகாணத்தில் உள்ள அர்கந்தாப் மாவட்டத்தில் தாலிபான்கள் பதுங்கியிருந்த இடங்களை குறிவைத்து அந்நாட்டு ராணுவத்தினர் விமானத் தாக்குதல் நடத்தினர்

உஸ்பெகிஸ்தான் இடையேயான மகளிர் நட்புணர்வு கால்பந்து இந்தியா போட்டி இன்று நடைபெறுகிறது உஸ்பெகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை நான்கரை மணிக்கு தொடங்குகிறது டோக்கியோ ஒலிம்பிக் தப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது